நிதிஷ்குமார் நாளை பொறுப்பேற்கிறார்

ஜெய்சங்கர் தெிவித்துள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் நாளை பதவியேற்கிறார் இன்று பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதவியேற்பு விழா பிற்பகலில் நடைபெறும் என்றார் முன்னதாக தேசிய ஐனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதளைத் தொடர்ந்து அம்மாநில ஆளுநரை சந்தித்து திரு நிதிஷ்குமார் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார்

தர்கிஷோர் பிரசாத் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அக்கட்சியின் சுட்டமன்ற குழு துணைத் தலைவராக திருமதி ரேணுதேவி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்திய பசிபிக் பிராந்திய பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சி மற்றும் நலன்கள் ஆகியவை முக்கியத்துவம் பெற்று வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அளமச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

பசிபிக் கடல் பகுதியில் அனைத்து நாடுகளுக்குமான சுதந்திர வாய்ப்புகளை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வெளியுறவத்துறை அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

பூமியில் பல்லுயிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஈரநில மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்

குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் ககாதாரத் துறையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

இதற்கிடையே தமிழகத்தில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது

முழு கவச உடை அணிந்து டாக்டர் விஜயபாஸ்கர் ஒவ்வொரு நோயாளிகளிடமும் சென்று நலம் விசாரித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அமித் ஷா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தில்லி துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் அம்மாநில முதலமைச்சா் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான தினம் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது இதனையடுத்து குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

வெங்கய்யா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு துறைகளில் அம்மாநில மக்களின் பங்கு அளப்பரியது என்று கூறியுள்ளார் பத்திரிகையாளர்களின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தேசிய பத்திரிகை தினம் நாளை கொண்டாடப்படுவதைபொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பத்திரிகையாளர்கள் நலனுக்காக வழங்கப்பட்டு வரும் நிதியுதவித் திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டுள்ளார் அரசின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்வதில் பாலமாக பத்திரிகை துறை விளங்குவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தொழிலாளா் சுட்டங்கள் தொடா்பாள வரைவு விதிமுறைகளை மத்திய தொழிலாளா் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அமைப்புசாரா தொழிலாளா்கள் ஆதா் எண் அடிப்படையில் பதிவு செய்து கொள்வதற்கான நடைமுறைகள் இந்த வரைவு விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுமான தொழிலாளா்கள் அமைப்புசாரா தொழிலாளா்கள் ஆகியோருக்கு காப்பீடு சேம நல நிதி உள்ளிட்ட பல்வேறு சமூக பாதுகாப்பு உதவிகள் பெறுவது குறித்த விதிமுறைகளும் இதில் இடம் பெற்றுள்ளன

எட்டு வகையான உலோகங்களால் உருவாக்கப்பட்ட இச்சிலை ராஜஸ்தான் மாநிலம் ஜெட்புராவில் நிறுவப்பட உள்ளது

பஞ்சாப் ஹரியானா தமிழ்நாடு ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏற்களவே நடைமுறையில் உள்ள குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின்கீழ் நெல்கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பண்டிகை காலத்தையொட்டி ஏழு சிறப்பு ரயில்கள் இன்று முதல் இயக்கப்படும் என்று வடகிழக்கு ரயில்வே அறிவித்துள்ளது குவஹாத்தி செகந்திராபாத் குவஹாத்தி புனே நியுடின்ககியா ராஞ்சி குவஹாத்தி ஹவரா மற்றும் அகர்தலா ஹவுரா இடையே தலா ஒரு ரயிலும் அகர்தலா பிரயாக்ராஜ் இடையே இரண்டு ரயில்களும் இயக்கப்பட உள்ளன

இது தொடர்பாக விசாரணை நடத்திவரும் சரக்கு மற்றும் சேவை வரி இயக்குனரகத்தின் புலனாய்வு பிரிவினர் போலியான உள்ளீட்டு வரி வரவு தொகை குறித்து ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

எஸ்டி வருமான வரி மற்றும் சுட்டவிரோத பணப்பரிவர்த்தனை ஆகியவற்றில் இத்தகைய போலியான விற்பனை ரசீதுகள் மூலம் பயனடைந்து வருபவா்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன

இத்தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்